அளவை மத்திய அரசு மேலும குறைத்துள்ளது

எரிசக்தித் தேவையை பூர்த்தி செய்ய சர்வதேச சூரியசக்தி கூட்டணியை விரிவுபடுத்த வேண்டும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் வலியுறுத்தியுள்ளார்

சர்வதேச மனித உரிமை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது

இனி விரிவான செய்திகள் குடியுரிமை சட்டத்திருத்த மசோதா நீண்ட விவாதங்களுக்கு பிள் நேற்று இரவு மக்களவையில் நிறைவேறியது

என்றாலும் அரசியல் சட்டத்தின் ஆறாவது அட்டவணையில் இடம்பெற்றுள்ள பகுதிகளுக்கும் வடகிழக்கு மாநிலங்களில் இன்னர்லைன் பர்மிட் பகுதிகளுக்கும் இதிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது

பாகிஸ்தான் பங்களாதேஷ் மற்றும் ஆப்கானிஸ்தான் நாடுகளில் உள்ள சிறபான்மயினருக்கு மத ரீதியாக சிக்கல் ஏற்படுவதாக அவர் தெரிவித்தார் இச்சுட்டம் இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினருக்கு எதிரானது அல்ல என்றும் திரு அமித்ஷா குறிப்பிட்டார் நாட்டில் வெங்காயம் பதுக்கலை தடுக்கும் நடவடிக்கையாக சில்லரை வணிகர்களின் இருப்பு அளவை ஐந்து டன்னிலிருந்து இரண்டு டன்னாக மத்திய அரசு மேலும் குறைத்துள்ளது மொத்த விற்பனையாளர்களுக்கான இருப்பு அளவு தொடர்ந்து நீடிக்கும் என்று தெரிவித்துள்ளது வெங்காயத்தை இறக்குமதி செய்பவர்களுக்கு கட்டுப்பாடு எதுவும் விதிக்கப்படவில்லை வெளிச்சந்தையில் சுலபமாக வெங்காயம் கிடைப்பதற்காக இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது பதுக்கல்காரர்களுக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு மாநில அரசுகளை மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது அதிகரித்து வரும் எரிசக்தித் தேவையை பூர்த்தி செய்ய சர்வதேச சூரியசக்தி கூட்டணியை விரிவுபடுத்த வேண்டும் என்று மத்திய கற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் வலியுறுத்தியுள்ளார் ஸ்பெயின் தலைநகர் மேட்ரிட்டில் பருவநிலை உச்சிமாநாட்டின் அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்தில் பேசிய அவர் பருவநிலை மாற்றம் தொடர்பான பாரிஸ் உடன்படிக்கையை செயல்படுத்துவதில் ஐ நா பருவநிலை மாற்ற மாநாடு அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றார் பாரிஸ் உடன்படிக்கையை நிறைவேற்றும் முதல் ஐந்து நாடுகளில் இந்தியா வும் ஒன்றாக உள்ளது என்றும் அவர் கூறினார் இந்தியாவில் பசுமைப் படலத்தின் பரப்பளவு கணிசமாக அதிகரித்திருப்பதையும் திரு பிரனஷ் ஜவடேக்கர் சுட்டிக்காட்டினார் ஜார்கண்ட் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது

தேர்தல் பிரச்சாரத்தில் வேலைவாய்ப்பு கல்வி வசதி பணவீக்கம் இடஒதுக்கீடு மகளிர் பாதுனப்பு ஆகியவையே முக்கிய இடம்பிடித்துள்ளன மத்தியிலும் மாநிலத்திலும் பிஜேபி அரசு செய்துள்ள சாதனைகளைக்கூறி அக்கட்சி வாக்கு சேகித்து வருகிறது காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி குடியுரிமைச் சட்டம் பழங்குடியினர் விஷயத்தில் பிஜேபி அரசின் பாராமுகம் ஆகியவற்றை முன்நிறுத்தி பிரச்சாரம் செய்து வருகிறது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பெண்களின் பாதுகாப்பிற்காக பெண் காவல் துறையினர் இடம் பெறும் காவல் துறை மீட்பு வாகனம் என்ற சேவையை அறிமுகப்படுத்த அம்மாநில காவல்துறை முடிவு செய்துள்ளது

இதனை அம்மாநில காவல் துறை தலைமை இயக்குநர் திரு ஒ பி சிங் அறிவித்துள்ளார் நள்ளிரவில் தனியாக செல்லும் பெண்களை இந்த வாகனத்தின் மூலம் வீட்டில் பாதுகாப்பாக சேர்க்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்

சர்வதேச மனித உரிமை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது

இந்நாளைபொட்டி புதுதில்லியில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நடத்தம் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பங்கேற்று உரையாற்றினார் மனித உரிமைகளை பேனுவதற்கு பிரகடனம் செய்யப்பட்டுள்ள விதிகளின்படி நடந்து கொள்கிறோமா என்பதை ஆத்ம பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய நேரம் இது என்று குடியரசுத் தலைவர் தமது உரையில் குறிப்பிட்டார் மனித உரிஎமகளும் கடனமகளும் ஒரே நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் என்று மகாத்மாகாந்தி கூறியதை சுட்டிக்காட்டிய அவர் அந்த உரிமைகளை காக்க நாம் தவறுவதால்தான் மகளிருக்கு எதிரான கொடுமைகள் அதிகரிக்கின்றன என்று குறிப்பிட்டார் தேசிய மனித உரிளம ஆணையத்தின் கையேடுகளையும் விருதுபெற்ற குறும்படங்களின் தொகுப்பையும் மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் நீதிபதி திரு எச் எல் தத் வெளியிட்டார் நாட்டின் மிகப்பெரிய வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி வட்டி விகிதத்தில் பத்து அடிப்படை புள்ளிகள் குறைத்துள்ளது இந்த வட்டி விகிதக் குறைப்பு இன்று முதல் அமலுக்கு வருகிறது ஏற்கனவே எட்டு சதவீதமாக இருந்த வட்டி விகிதம் இதன்மூலம் ஏழு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் சதவீதமாக குறைகிறது

இது தொடர்பான கண்காட்சியை மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திரசிய் தொடங்கி வைக்கிறார் ஜம்மு வில் குறிப்பிட்ட பகுதிகளில் மூங்கில் வளர்ப்பு நல்ல பலன் அளிக்கும் என்பதை மக்களுக்கு விளக்குவதற்காகவே இந்த கருத்தரங்கு நடத்தப்படுகிறது

திரு டொளால்டு ட்டிரம்ப் அமெரிக்க அதிபராக தொடர்ந்து நீடிப்பது நாட்டின் பாதுனப்புக்கு ஆபத்து என்று அவருக்கு எதிராக பதவிநீக்க தீர்மானம் கொண்டு வந்துள்ள ஜனநாயகக் கட்சி கடுமையாக விமர்சசித்துள்ளது உக்ரேன் நாட்டிலிருந்து சட்டவிரோதமாக அரசியல் சலுகைகளை திரு ட்டிரம்ப் பெற்றார் என்றும் அதன் மூலம் அதினரத்தை தவறாக பயன்படுத்தி ஊழல் புரிந்துள்ளார் என்றும் இந்த குற்றங்களை விசாரிக்க விடாமல் தடுத்தார் என்றும் ஜனநாயகக் கட்சியினர் குற்றம்சாட்டியுள்ளனர் ஜனநாயகக் கட்சி தனக்கு விளம்பரம் தேடிக்கொள்வதற்காக கொண்டு வந்துள்ள தீர்மானம் இது என்று குடியரசுக் கட்சியின் முக்கிய தலைவர் திரு டங் காலின்ஸ் தெரிவித்துள்ளார் பதவிநீக்க தீர்மானம் நிறைவேற வேண்டுமானால் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரு பங்கு ஆதரவை பெற வேண்டும் ஆனால் செனட் சபையில் குடியரசுக் கட்சிக்கு அதிக எண்ணிக்கையில் உறுப்பினர்கள் இருப்பதால் இந்த தீர்மானம் நிறைவேறுவது கடினம் என்றும் திரு ட்டிரம்ப் பதவிக்கு ஆபத்து இல்லை என்றும் கூறப்படுகிறது நியுசிலாந்து நாட்டில் ளரிமலை வெடித்து சிதறியதால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஐந்தாக அதிகரித்துள்ளது மேலும் எட்டு பேரின் கதி என்னவென்று தெரியவில்லை

காணாமல் போனவர்கள் ஆஸ்திரேலியா அமெரிக்கா பிரிட்டன் சீனா மலேசியா மற்றும் நியுசிலாந்து நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் சுற்றுவா பயணிகளுக்கு வழிகாட்டிகள் என்றும் நியுசிவாந்து காவல்துறை தெரிவித்துள்ளது

நாட்டின் தென்பகுதியில் உள்ள தளத்திலிருந்து அண்டாா்ட்டினா நோக்கி புறப்பட்ட இந்த விமானம் காணாமல் போனதாக ராணுவ அதினாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் கார்த்திகை தீபத் திருவிழாவையொட்டி திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வர் ஆலயத்தில் இன்று அதிகாலை பரணி தீபம் ஏற்றப்பட்டது

தீபத்திருவிழாவையொட்டி அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகளும் நடைபெற்று வருகின்றன இந்நாளையொட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கு குவிந்துள்ளனர் தமிழ்நாட்டில் மாநகராட்சி நகராட்சி தலைவர் பதவிகளுக்கு மறைமுக தோதல் நடத்த தமிழக அரசு பிறப்பித்த அவசரச் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டுமென்று கோரி தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார் அவசரச் சட்டம் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது என்றும் நேர்முக தேர்தல்தாள் நடத்தப்பட வேண்டுமென்றும் அதில் அவர் கூறியிருந்தார்

மும்பையில் நடைபெற்று வரும் இந்தியன் ஸ்குவாஷ் ஒப்பன் போட்டியின் காலிறதி ஆட்டத்திற்கு தமிழகத்தைச் சேர்ந்த எஸ்